தேர்தலுக்கானஅனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா மாநில தேர்தல் பிரச்சாரம் விறு விறுப்படைந்துள்ளது

நடைபெறவுள்ளது

தாக்குதலில் தொடர்புடைய எட்டு தீவிரவாதிகள் மீதான விசாரணை தொடங்கியது இனி விரிவான செய்திகள் மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராம் சட்டப்டேரவைத் தேர்தலுக்காள அனல் பறக்கும் பிரக்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது

மத்திய பிரதேசத்தில் பிஜேபி காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றன ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இத்தேர்தலில் வாக்களிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து எமது கெய்தியாளரிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கண்டா ராவ் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

காங்கிரஸ் பிஜேபி மிசோ தேசிய முன்னணி ஜோரம் மக்கள் இயக்கம் ஆகிய கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தெலங்காளாவில் நிஜாமாபாத் மெஹ்பூப் நகர் ஆகிய இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியும் ஜவோர் சிரோகி பாலி உதய்பூர் ஆகிய இடங்களில் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷாவும் இன்று நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இப்பகுதிகளில் கூடுதலாக மத்திய காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

இதற்கிடையே கஷ்மீர் பகுதியில் தேர்தல் நடைபெறும் இடங்களில் முழு அடைப்பிற்கு ஜெ ஆர் எல் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இது வேளாண்மை வனவியல் கடவோர மண்டலங்கள் உள்நாட்டு நீர்வழிகள் மற்றும் பல்வேறு கற்றுச்சூழல் பற்றிய தகவல்களை சேகித்து அனுப்புவதுடன் ரானுவ பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இப்பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழுவின் தலைவர் திரு டேனியல் ரிச்சர்ட் தெரிவித்துள்ளார் தங்களது மூன்று நாள் ஆய்வுப் பணிகளை நாகை மாவட்டத்தில் நேற்று நிறைவு செய்த பின்னா் இதனைத் தெரிவித்த மத்திய குழுத்தலைவர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை தாங்கள் ஆய்வு செய்ததாக கூறினார் இப்பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தாங்கள் புதுதில்லி திரும்பி அறிக்கை அளித்ததும் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் உதவிகள் கிடைக்கப் பெறும் என்றார் குறுகிய காலத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களையும் பாா்வையிடுவது சாத்தியமற்றது என்றும் சாலையின் இருபுறங்களிலும் பேரழிவின் பாதிப்பை தாங்கள் நேரில் கண்டறிந்ததாகவும் திரு டேனியல் ரிச்ச்்ள்ட் தெரிவித்தாா் விவசாயிகள் தங்களது பிள்ளைகளைப் போல வளர்த்த தென்ளை மரங்கள் புயலில் சிக்கி அழிந்துவிட்டதாகவும் பாதிப்புகளை வார்த்தையால் வா்ணிக்க முடியாது என்றும் அவா் கூறியுள்ளாா் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை பார்வையிட உள்ளதாக கைத்தறித் துறை அமம்ன் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பணிகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திருமதி சரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்தக் கூட்டத்திற்குப் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அமைச்சா் திரு ஓ எஸ் மணியன் நாகை மாவட்டத்தில் கஜா புயலால் பாதித்த பகுதிகளை நாளை பார்வையிடும் முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்க இருப்பதாக தெரிவித்தாா் மாலையில் திருவாரூர் மாவட்டத்திலும் முதலமைச்சர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட இருப்பதாக கூறினார் நிவாரணப் பணிகள் நிறைவடயும் வரை அனைத்துத் துறையினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே நிவாரணப் பணிகள் காரணமாக நாகை வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

கோஹிமாவில் அவர்கள் கிராம நகர மற்றும் மலை பிரதேச பிரதிநிதிகளை சந்தித்து பேச உள்ளனர் நாளை அவர்கள் மாநில முதலமைச்சரையும் அரசு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளனர்

இதற்கு ராணுவத்தினர் நடத்திய பதில் தாக்குதவில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஒருவர் உயிருடன் பிடிபட்டார் தில்லியில் மாசு தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகள் மீது சுட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாக கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மதன் பி லோகூர் தீபக் குப்தா ஆகியோரைக் கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது அப்போது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜென்ரல் ஏ என் எஸ் நட்கர்னி நீதிமன்ற உத்தரவு படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஐநாவில் சர்வதேச தீவிரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்த கொள்கை ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கைக்கு ருமேனியா ஆதரவு அளிப்பதாக கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிரான பொதுவான கொள்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு இந்தியாவின் ஒருங்கிணைந்த கொள்கை கோரிக்கை வலு சேர்க்கும் என்றும் ருமேனியா வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார் கோவாவில் நடைபெற்று வரும் இந்திய சர்வேதச திரைப்பட விழா இளைஞர்கள் பலரை கவர்ந்துள்ளது

ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த திரைப்பட விழா நாளை நிறைவடைகிறது ஐ சி சி டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியின் பந்து வீச்சாளர் பிரிவில் முதல் ஐந்து இடங்களில் முதல் முறையாக இந்திய சுழற் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் இடம் பெற்றுள்ளார்